மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு சற்று முன்னர் தொடங்கியுள்ளது நாட்டில் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுவருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் மருத்துவப் பயன்பாட்டிற்கான ஆக்சிஜனை கொண்டு செல்லும் வாகனங்கள் தடையில்லாமல் செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மியான்மரில் ரானுவ ஆட்சி நடைபெறும் நிலையில் தேசிய ஒற்றுமை அரசு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

இதேபோல ஆந்திரப் பிரதேச மாநிலத்தில் உள்ள திருப்பதி மக்களவை தொகுதிக்கும் கர்நாடகாவில் உள்ள பெல்காம் மக்களவை தொகுதிக்கும் இடைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது

இதற்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

மேலும் பிரச்சாரத்தை ஒருநாள் முன்னதாகவே முடித்துக்கொள்ள வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுவருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் ரெம்டெசிவிர் மருந்து இருப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அவர் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகத்தை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்தார்

ரெம்டெசிவிர் உள்ளூரில் இருப்பை அதிகரிக்கும் வகையில் ஏற்றுமதிக்கு தடைவிதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் மருத்துவப் பயன்பாட்டிற்கான ஆக்சிஜனை கொண்டு செல்லும் வாகனங்கள் தடையில்லாமல் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியள் பிரதேசங்களின் இவ தலைமை செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய்பல்லா கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை கொண்டு செல்வது தொடர்பாக மத்திய அரசு தயார் செய்துள்ள திட்டத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார் மருத்துவமனைகளுக்கு மட்டுமே ஆக்சிஜனை கொண்டு செல்ல வேண்டுமென்று கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது என்றும் எந்த நேரத்திலும் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டுமென்றும் திருஅஜய்பல்லா அறிவுறுத்தியுள்ளார் இதனிஎடபே ஆக்சிஜன் கண்டெய்னர்களை எடுத்து செல்வதற்கு இந்திய ரயில்வே கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட கண்டெய்னர் வாரிகள் ரயில்கள் மூலம் மற்ற நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தேவையாள மருத்துவமனைகளுக்கு லாரிகளில் எடுத்துச்செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த இரண்டு மூன்று நாட்களில் தன்னை சந்தித்த அனைவரும் பரிசோதனை செய்துகொள்ள வேண்டுமென்று மத்திய அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே தில்லியில் வார இறுதி ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

இதனிடையே இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் ஆர்டி பிசிஆர் பரிசோதனையில் பிரிட்டன் பிரேசில் தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் உருமாற்றம் பெற்ற கோவிட் தொற்றும் கண்டறியப்படுவதாக ககாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது

உடலநலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபல நகைச்சுவை நடிகர் விவேக் இன்று அதிகாலை காலமானார்

நெஞ்சுவலி காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி காலை ஐந்து மணி அளவில் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது நடிகர் விவேக்கின் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை உலகினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்

இந்நிலையில் ஐசிஎஸ்இ பொது தேர்வுகளுக்கான புதிய தேதிகள் குறித்து ஜூன் முதல் வாரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் ரானுவ ஆட்சி நடைபெறும் நிலையில் தேசிய ஒற்றுமை அரசு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் யூ வின் மிண்ட் யை அதிபராகவும் ஆங் சான் சூகியை அரசு ஆலோசகராகவும் கொண்ட ஒற்றுமை அரசு அமைய உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிபெற்ற சிலரும் அமைச்சர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்து நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன

இண்டியானாபோலிஸ் நகரில் உள்ள ஃபெட்எக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய பிரெண்டன் ஹோல் என்ற அந்த நபர் காரிலிருந்து வெளியேறியதும் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினார் மேலும் தன்னைத்தானே கட்டுக்கொண்டு தற்கொலை செய்துகொண்டதாக காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து காவல் துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஃபுகுசிமா அனு உலையில் இருந்து குத்திரிக்கப்பட்ட பத்து வட்சம் டன் நீரை கடலில் விடும் முடிவை திரும்ப பெறுமாறு ஜப்பான் அரசை சீனா கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மனித சமூகத்திற்கும் எதிர்கால சந்ததியின் நலனுக்காகவும் ஜப்பான் பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

சென்னையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ஆசிய சாம்பியன்ஷிப் மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவில் வினேஷ் போகத் அஞ்சு மாலிக் ஆகியோர் தங்கப் பதக்கம் வென்றனர்